ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கினார்

எடப்பாடி பழனிச்சாமி இன்று சென்னையில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தை சந்தித்துப் பேசினார்

அறிவியல் துறையில் சிறந்த சேவைக்காக விஞ்ஞானி நம்பி நாராயணனுக்கு பத்ம பூஷன் விருதையும் நாட்டுப்புற இசைக்கலைஞர் தீஜன் பாய் க்கு பத்ம விபூஷன் விருதும் நடிகர் மனோஜ் பாஜ்பாய் கிரிக்கெட் வீரர் கவுதம் கம்பீர் கூடைப்பந்து வீராங்கனை பிரசாந்தி சிங் கால்பந்து விளையாட்டு வீரர் சுனில் சவுத்திரி மலையேற்ற வீராங்கனை பச்சந்திரி பால் மதுரை சின்னப்பிள்ளை ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்கினார்

கட்சியின் தேசியத் தலைவர் திரு அமித் ஷா பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று சென்னை யில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தை சந்தித்துப் பேசினார்

விஜய பாஸ்கர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு கடம்பூர் ராஜு ஆகிய அமைச்சர்களும் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு சுதீஷ் ஆகியோரும் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தனர் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் திரு விஜயகாந்தி ன் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் விசாரித்தாகவும் தேழுதிக வட்டாரங்கள் தெரிவித்தன

தேமுதிக உட்பட அஇஅதிமுக கூட்டணிக் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் பற்றிய விவரங்களை கூட்டணிக் கட்சித் தலைவர்கள் முன்னிலையில் அஇஅதிமுக விரைவில் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் மதிமுக விற்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஈரோடு தொகுதியில் திரு

கணேசமூர்த்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் திரு வைகோ அறிவித்துள்ளார் இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிபிஎம் சிபிஐ ஆகிய கட்சிகள் ஏற்கனவே தங்களின் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன

ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலும் அன்றே வெளியிடப்பட உள்ளது

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் புதுவையில் பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திலும் எஸ்சிஎஸ்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி புதுவைக்கான காங்கிரஸ் மேலிடப் பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலருமான திரு சஞ்சய் தத் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் புதுச்சேரி சபாநாயகர் திரு வைத்திலிங்கத்தை யும் திரு

புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக திரு வைத்திலிங்கம் அறிவிக்கப்படலாம் என்ற நிலையில் இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன புதுவையில் கடந்த சட்டமன்றத் தேர்தலின் போது பொய்யான வாக்குறுதிகளைக் கொடுத்து ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் மீண்டும் மக்களை ஏமாற்றும் முயற்சியில் ஈடுவடுவதாக அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்

புதுவையின் வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டதற்கு மத்திய அரசு மற்றும் துணைநிலை கடைப்பிடித்ததே காரணம் என்பதை காங்கிரஸ் அரசு உணரவேண்டும் என்று அவர் கூறினார் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதுதான் புதுவைக்கு தனிக்கணக்கு தொடக்கப்பட்டது என்பதை முதலமைச்சர் உணராமல் முன்னாள் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மீது குற்றம் சுமத்துவது நாடகத் தனமான பேச்சாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் பொதுக்கூட்டங்கள் செய்தல் வாகனங்களை பயன்படுத்துவதற்கு முன் அனுமதி பெற தேர்தல் ஆணையத்தின் சுவிதா மென் பொருள் மூலம் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் வசதி குறித்த செயல்முறை விளக்க விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்கள் இன்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நிறுத்தப்படுகிறது வாக்காளர்கள் இந்த வாகனத்தில் உள்ள அலுவலர்களிடம் தங்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் துறை அறிவித்துள்ளது

இவர்கள் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீசாருடன் இணைந்து தேர்தல் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் கூடுதல் படையினர் பின்னர் வரவழைக்கப் படுவார்கள் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுவையில் அறிவியல் பேரவை ஆசிரியர் சங்கங்கள் இந்திய மாணவர் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அடங்கிய கல்விப் பாதுகாப்பு சங்கம் மக்களவைத் தேர்தலை ஒட்டி தங்களின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை அனைத்து அரசியல் கட்சிகளிடம் சமர்ப்பித்துள்ளது

பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தைக் கண்டித்து இன்று புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணியினர் தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முக்கியக் குற்றவாளியான பார் நடராஜனை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்ட காவல்துறை அதிகாரி பாண்டியராஜன் மீது துறை ரீதியில் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்தினர் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை போராட்ட்டங்கள் தொடரும் என்றும் இவர்கள் கூறினர்

ராகேஷ் அகர்வால் தொடக்கிவைத்தார் சிறுநீரக நோய்கள் குறித்து தமிழில் தயாரிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கான விளக்கக் கையேட்டையும் அவர் வெளியிட்டார்